தமிழ்நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள குடிநீர் தட்டுப்பாட்டை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பழனிச்சாமி தெரிவித்துள்ளார் புதுவையில் முதலமைச்சருக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் இடையேயான பிரச்னைகளை மத்திய அரசு தலையிட்ட தீர்த்து வைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு அன்பழகன் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுவையில் உள்ளாட்சித் தேர்தல்களை உடனடியாக நடத்த வேண்டும் என்றும் வீட்டுவரி சொத்துவரி மின்கட்டணம் ஆகியவற்றை குறைக்க வேண்டும் என்றும் திமுக வலியுறுத்தியுள்ளது

இதன் ஒரு பகுதியாக நவீன சாகுபடி முறைகள் உள்ளிட்ட புதிய வேளாண் உத்திகள் விவசாயிகளுக்கு கிடைக்க மத்திய அரசு தேவையான ஏற்பாடுகளை செய்துள்ளது

வேளாண் பணிகளை நவீனப்படுத்த டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என அமைச்சக்கங்களுக்கு இடையேயான கமிட்டி ஒன்று பரிந்துரைத்துள்ளது

விவசாயிகளிடம் உள்ள நில அளவை கருத்தில் கொள்ளாமல் அனைத்து விவசாயிகளுக்கும் இத்திட்டத்தின் பயன் கிடைக்கும் வகையில் இதில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இத்தகவலை நேற்று மாநிலங்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் தெரிவித்த வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு

உணவுத் தானிய உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு மாநில அரசுகள் மூலம் பல்வேறு பயிர் மேம்பாட்டுத் திட்டங்களை அமல்படுத்தி வருவதாக வேளாண் அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

தமிழ்நாட்டில் தற்போது நிலவும் கடுமையான தண்ணீர் பஞ்சத்தை போக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி கூறியுள்ளார்

சென்னை நகரின் தண்ணீர் பிரச்னையை சமாளிக்க திருவள்ளுர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உள்ள கல்குவாரிகளில் இருந்து தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது இதற்கிடையில் தமிழகத்தில் நிலவும் தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்க அரசு தவறிவிட்டதாக கூறியும் அஇஅதிமுக அரசைக் கண்டித்தும் இப்பிரச்னைக்கு தீர்வு காண வலியுறுத்தியும் தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது

எடப்பாடி பழனிச்சாமி காணொளி மூலம் இன்று திறந்து வைத்தார்

சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் அணுக் கழிவுகளை கையாள்வது குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் விரைவில் நடத்தப்படும் என்று அம்மாநில மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார் நாமக்கலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதைக் கூறினார் குடிநீரில் சாயக்கழிவுகளை கலக்கும் ஆலைகளின் மின்இணைப்புகள் துண்டிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் சாய ஆலைகள் உரிய அனுமதி பெற்று பாதுகாப்புடன் இயங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் சாயஆலை உரிமையாளர்கள் பொது சுத்திரிகரிப்பு நிலையம் அமைக்க முன்வரும் பட்சத்தில் இப்பிரச்னைக்கு தீர்வு ஏற்படும் என்றும் அமைச்சர் கூறினார்

முன்னதாக திரு

புதுவையில் முதலமைச்சருக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் இடையேயான பிரச்னைகளை தீர்த்து வைக்க மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி தலைவர் திரு அன்பழகன் கேட்டுக் கொண்டுள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த இரு முக்கியத் தலைவர்களுக்கு இடையேயான பிரச்னைகளுக்கு காரணமாக நிர்வாகம் ஸ்தம்பித்து விட்டது என்று குற்றம் சாட்டினார்

மத்திய அரசு இப்பிரச்னையில் தலையிடாமல் இருப்பதைத் தவிர்த்து உடனடியாக தலையிட்டு சுமுக தீர்வு காண வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

இருப்பினும் இதை மறைத்து உச்சநீதிமன்றத்தில் மஞ்சள் அட்டைத்தாரர்களுக்கு இலவச அரிசி வழங்குவதை துணநிலை ஆளுநர் தடுப்பதாக கூறப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் புதுவையில் நேற்று நடைபெற்ற சர்வதேச யோகா விழாவில் முதலமைச்சரோ இதர அமைச்சர்களோ கலந்து கொள்ளாததையும் அவர் கண்டித்துள்ளார் புதுவையில் உள்ளாட்சி தேர்தல்களை உடனடியாக நடத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு திராவிட முன்னேற்ற கழகம் வலியுறுத்தி உள்ளது இன்று புதுவையில் நடைபெற்ற இக்கட்சியின் தெற்கு பிரிவு நிர்வாக குழு கூட்டத்தில் இதுகுறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது நீர்மட்டம் அபாயகரமான அளவிற்கு குறைத்து விட்டதை அடுத்து ஊசுட்டேரி பாகூர் ஏரி உட்பட அனைத்து நீர்நிலைகளிலும் போர்க்கால அடிப்படையில் தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இக்கட்சி மற்றொரு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது முதலமைச்சர் அறிவித்தபடி உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னர் வீட்டுவரி சொத்துவரி குப்பைவரி ஆகியவற்றை குறைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள இக்கட்சி தவறினால் போராட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள நேரிடும் என்றும் மற்றொரு தீர்மானத்தின் மூலம் கூறியுள்ளது மின்கட்டண குறைப்பு வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள காரைக்கால் விவசாயிகளுக்கு நிவாரணம் உள்ளிட்ட வேறுபல கோரிக்கையும் இக்கூட்டம் வலியுறுத்தியுள்ளது இக்கூட்டத்தில் புதுவையின் முன்னாள் முதலமைச்சர் ஆர்

ஜானகிராமன் மறைவிற்கு இரங்கலும் தெரிவிக்கப்பட்டது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிடக் கூறி புதுவையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் நாளை நடைபெறவிருந்த மனிதசங்கிலி போராட்டம் சில தவிர்க்க முடியாத காரணத்தால் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது என்று புதுவை பிரதேச காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு நமச்சிவாயம் கூறியுள்ளார் கூட்டணி கட்சித் தலைவர்களுடன் ஆலோசனை கலந்து இந்த மனிதசங்கிலி போராட்டம் வேறொரு நாள் நடத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் தமிழகத்தில் மக்கள் நலனுக்காக நாளை நடைபெறும் மனிதசங்கிலி போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துவதாகவும் திரு நமச்சிவாயம் இன்று வெளியிட்டுள்ள பத்திரிக்கை செய்தி ஒன்றில் கூறியுள்ளார் ஏனாமில் கிராம்பேட்டா மீனவர் கிராமத்தில் புதிதாக மேல்நிலைப் பள்ளி ஒன்று துவக்கப்பட்டுள்ளது பெருந்தலைவர் காமராஜர் உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த மேல்நிலைப் பள்ளிக்கு ஏனாம் பகுதியின் மறைந்த முன்னாள் எம்எல்ஏ ரக்க்ஷா அரிக்கிருஷ்ணா பெயர் சூட்டப்பட்டுள்ளது இப்பள்ளிக்கு ரக்க்ஷா அரிக்கிருஷ்ணா ஜுனியர் காலேஜ் என பெயரிடப்பட்டுள்ளது இந்த மேல்நிலைப் பள்ளியை புதுவை சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் இன்று துவக்கி வைத்ததாக எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார் பிரபல மிருதங்க வித்வான் கலைமாமணி தஞ்சாவூர் ஆர் ராம்மூர்த்தி உடல்நலக் குறைவு காரணமாக நேற்றிரவு காலமானார்

தெற்மேற்கு பருவமழை கேரளாவில் தீவிரமடைந்துள்ளது இதையடுத்து தமிழகத்தில் சில இடங்களிலும் மழை பெய்கிறது

தமிழ்நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள குடிநீர் தட்டுப்பாட்டை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பழனிச்சாமி தெரிவித்துள்ளார் புதுவையில் முதலமைச்சருக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் இடையேயான பிரச்னைகளை மத்திய அரசு தலையிட்ட தீர்த்து வைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு அன்பழகன் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுவையில் உள்ளாட்சித் தேர்தல்களை உடனடியாக நடத்த வேண்டும் என்றும் வீட்டுவரி சொத்துவரி மின்கட்டணம் ஆகியவற்றை குறைக்க வேண்டும் என்றும் திமுக வலியுறுத்தியுள்ளது இத்துடன் இந்த செய்திஅறிக்கை நிறைவுபெறுகிறது